கஜா புயலில் வீடு இழந்தவர்களில் தகுதியுடையவர்களுக்கு ஒரு லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

தெலுங்கானா மாநில முதலமைச்சராக திரு சந்திரசேகரராவ் சற்றுமுன் பதவியேற்றார்

உலகக் கோப்பை ஆடவர் ஹாக்கி காலிறுதியில் இந்தியா இன்று நெதர்லாண்ஸை எதிர்கொள்கிறது

அஇஅதிமுக விலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கட்சிக்கு திரும்ப வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் சிலை கடத்தல் வழக்கில் பொன் மாணிக்கவேல் பணிநீட்டிப்பு விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு இப்பிரச்சனை நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் அதுகுறித்த விவரங்கள் தம்மிடம் இல்லையென்றும் அவர் பதிலளித்தார்

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் வெறுப்புணர்வும் தீவிரவாதமும் நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் இச்சம்பவத்தில் உயிரிழந்தோரின் வீரத்திற்கு தலை வணங்குவதாகவும் அவர்களுடைய வீர தீரம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் முன்உதாரணமாகும் என்றார் இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களைவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மஹாஜன் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஐக்கிய முற்போக்கு கூட்டணித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உட்பட அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள உயிரிழந்தோரின் திருவுருவப் படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள்

நாடாளுமன்ற அவைகள் ரபேல் போர் விமானங்கள் பேரம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று ஒத்தி வைக்கப்பட்டன மக்களவை கூடியதும் காங்கிரஸ் சிவசேனா அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையின் மையப் பகுதியல் குழுமி தத்தம் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள் காவிரி டெல்டா பகுதியிலுள்ள விவசாயிகளுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வினர் அட்டைகளை ஏந்திய வண்ணம் குரல் எழுப்பினார்கள் இதன் காரணமாக நிலவிய கூச்சல் குழப்பங்களை அடுத்து அவைத்தலைவர் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் அவையை ஒத்திவைத்தார் மாநிலங்களவையில் காவிரி பிரச்சனையை எழுப்பிய அஇஅதிமுக திமுக உறுப்பினர்கள் அவையின் மையப் பகுதியில் சூழ்ந்து தமிழகத்தின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முழங்கினார்கள் அதே வேளையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தங்கள் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டுமென்று கோரினார்கள் அவர்களை அமைதிகாக்க அவைத்தலைவர் திரு

நரசிம்மன் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்துவைத்தார் ராகுல் காந்தி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கட் மாநிலங்களின் புதிய முதலமைச்சர் பெயர்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு

நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக பல்வேறு கட்சி உறுப்பினர்களிடம் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

இம்மூன்று மாநிலங்களின் முதலமைச்சரை தெரிவு செய்யும் அதிகாரத்தை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியிடம் வழங்குவதற்கான தீர்மானத்தை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நிறைவேற்றியுள்ளனர் பன்னீர் செல்வம் தமிழக அரசு மகளிர் மேம்பாட்டிற்காகவும் அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பல்வேறு சிறப்புத் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

தர்மபுரி தர்மபுரி மாவட்டம் அரூர் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் நடப்பாண்டிற்கான கரும்பு அறவைப் பணிகளை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

வரும் மார்ச்மாதம் இறுதிவரை அறவை பணிகள் நடைபெறவுள்ளது

பொருட்காட்சி திருச்சியில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய அரசு பொருட்காட்சியை மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூராஜு இன்று மாலை தென்னூர் மைதானத்தில் தொடங்கி வைக்கிறார்

மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் மாநில பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திருமதி வளர்மதி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் வானிலை தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலைகொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது

பாலச்சந்திரன்